செய்துள்ளன

நாளை முதல் திறப்பதற்கான நடவடிக்கைகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளாா்

எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தோதல் அதிகாரி திரு புரீனிவாசா கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சீனா வுடனான எல்லைப் பிரச்சினைக்கு கமூகமாக தீாவுகாண பேச்சுவார்த்தைகளை தொடர்வது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்களின்போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

எல்லைப் பிரச்சினைக்கு விரைந்து தீாவு காண்பது என்றும் இந்த பேச்சுவார்த்தையின்போது தீர்மானிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒட்டுமொத்த மண்டலத்தின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஊரடங்கு உத்தரவிலிருந்து தளா்வுகள் அறிவிக்கப்பட்டு வழிபாட்டுத் தலங்கள் வணிக வளாகங்கள் உணவு விடுதிகள் நாளை முதல் செயல்டட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து அதற்கான நடவடிக்கைகளில் பல்வேறு மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன

இதன்படி முக கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை இந்த இடங்களில் பொதுமக்கள முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது உத்திரபிரதேசத்தில் வணிக வளாககங்ள் மதவழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் உணவு விடுதிகள் நாளை முதல் செயல்பட தொடங்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இதற்கான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தில்லியிலும் நாளை முதல் வணிக வளாகங்கள் மற்றும் மதவழிபாட்டுத் தலங்களை திறப்பது என அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது தில்லி எல்லைகளும் போக்குவரத்துக்காக நாளை திறக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் தில்லி மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து ஏழு லட்சம் பரிந்துரைகள் பெறப்பட்டிருப்பதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தாா் கேரளா உத்ரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலும் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கோவாவில் மதவழிபாட்டுத் தலங்கள் நாளை திறக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் யுளியன் பிரதேசத்தில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் கிளையினை பிரதம் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் காணொலி காட்சி வாயிலாக நாளை திறந்து வைக்கிறார் அரசு பணியாளர்களின் வழக்குகளை விரைந்து தீர்ப்பதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று முதல் நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பீகார் மாநிலத்துக்கு திரும்பிய இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்காளர் படடியிலில் சேர்க்கப்படுவார்கள் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீனிவாசா கூறியுள்ளார்

இதில் தகுதியுள்ளவா்கள் வாக்காளா் பட்டியலில் சேர்க்கப்படுவாா்கள் என்றும் திரு ஸ்ரீனிவாசா தெரிவித்தாா்

அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பயணிகளின் உடைமைகளும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதாக அவர் கூறினார்

இது தொடர்பாக இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போதிலும் மக்களின் முழு ஒத்தழைப்பின்றி இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பது சாத்தியமாகாது என்றும் அவர் கூறினார் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் சேட்டுக் அரசின் கொண்டுள்ளார் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியில் செல்லும்போது கண்டிப்பாக முக கவசும் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கங்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் இந்த நோய் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு வெற்றிநடைபோடும் என்றும் முதலமைச்சா் தெரிவித்துள்ளாா்

இதேபோல் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் மிக குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினா் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அரக அறிவித்த திட்டங்களையும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சா் எடுத்துரைத்துள்ளாா் தமிழக மக்கள் முழு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார் ஹோட்டல் மேளேஜ்மெண்ட் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்விளை அதற்கான தேசிய குழுமம் ஒத்தி வைத்துள்ளது

புதிய தேதி பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் அவா் கூறியுள்ளார்

தேனி திண்டுக்கல் நீலகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் கனமழையும் சேலம் நாமக்கல் தருமபுரி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது